நரேந்திர மோடி ஃபின்லாந்து பிரதமர் திருமதி

ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார்

வெங்கைய நாயுடு கூறியுள்ளார்

பிரகாஷ் ஜவ்டேகர் கூறியுள்ளார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி ஃபின்வாந்து பிரதமர் திருமதி

இருதூப்பு ஒத்துழைப்பை மேலும் அதிகரிப்பது மற்றும் பிராந்திய சர்வதேச விவகாரங்கள் தொடர்பாக இரு தலைவர்களும் விரிவாக ஆவோசனை நடத்துகின்றனர் வர்த்தகம் முதலீடு கல்வி அறிவியல்மற்றும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இருநாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது தொடர்பாகவும் அவர்கள் விவாதிக்கவுள்ளனர்

கற்றுச்சூழல் மற்றும் கவாச்சார பாதுகாப்பே நாட்டின் மேம்பாட்டுக்கான அடித்தளம் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் கங்கை நதியின் தூய்மை மற்றும்கற்றுக்குழல் தொடர்பான வாரணாசியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றை தொடங்கி வைத்துப் பேசிய அவர் கங்கை நதியாக மட்டும் அல்லாமல் நாட்டின் கலாச்சார அடையாளமாக உள்ளது என்று குறிப்பிட்டார் ஆன்மீகம் மற்றும் இறை நம்பிக்கையின் பாலமாகவும் அது திகழ்வதாக குடியரகத்தலைவர் கூறினார்

இந்த நதியைப் பாதுகாக்கவும் வெள்ள பாதிப்புகளை தடுக்கவும் அதிக முக்கியத்தும் அளிக்க வேண்டும் என்றும் குடியரசுத்தலைவர் வலியுறுத்தினார் சர்வதேச நிர்வாக நடைமுறையில் ஜனநாயகத்தையும் பன்முகத் தன்மையையும் ஊக்குவிக்க இந்தியா தொடர்ந்து பணியாற்றி வருகிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு கூறியுள்ளார் சர்வதேச நாடாளுமன்ற கூட்டமைப்பின் தலைவர் திரு

வெங்கைய நாயுடுவை நேற்று மாலை சந்தித்தார் அப்போது பேசிய குடியரசு துணைத் தலைவர் ஜனநாயகம் மற்றும் ஒருங்கிணைந்த வளர்ச்சியின் மீது இந்தியா வலுவான நம்பிக்கை கொண்டுள்ளது என்று குறிப்பிட்டார்

ஜனநாயக நடைமுறைகளை மேலும் ஊக்குவிக்க இந்த அமைப்பு அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு கேட்டுக் கொண்டார்

பிரகாஷ் ஜவ்டேகர் கூறியுள்ளார் மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியை அதிகரித்தல் காடுகளின் பரப்பை அதிகரிப்பது ஆகியவற்றில் இந்தியா அதிக கவனம் செலுத்தி வருகிறது என்று குறிப்பிட்டார் இவை தொடர்பான பாரிஸ் பருவநிலை ஒப்பந்த செயல்திட்டங்களை முழுமையாக செயல்படுத்தும் ஒரே நாடு இந்தியா தான் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்

உத்தராகண்ட் மாநிலம் சமோலியில் அண்மையில் ஏற்பட்ட பனிப்பாறை சரிவு மற்றும் வெள்ளம் தொடர்பான கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர் அப்பகுதியில் புதிய திட்டங்கள் எதற்கும் அண்மைக் காலங்களில் மத்திய அரசு ஒப்புதல் அளிக்கவில்லை என்று தெரிவித்தார் ஏற்கனவே அங்கு அமைக்கப்பட்டுள்ள நீர்மின் நிலையம் நீர்வளத்துறை மின்துறை மற்றும் சுற்றுச்சுழல் அமைச்சகங்களின் ஆய்வுகளுக்குப் பின்னரே தொடங்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் பனிப்பாறைச் சரிவு வெப்பமயமாதல் ஆகியவை தொடர்பாக தொழில்நுட்ப வல்லுநர்களும் பல்வேறு நிறுவனங்களும் தொடர்ந்து ஆய்வு செய்து வருவதாகவும் திரு பிரகாஷ் ஐவ்டேகர் தெரிவித்தார் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் தமிழகம் மற்றும் கேரள மாநிலங்களில் அதிக அளவில் மாணவர்களுக்கு கல்விக் கடன் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் மக்களவையில் இதுதொடர்பான கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் கடன்களை திருப்பிச் செலுத்தாதவர்களிடம் முறைகளில் வகுலிக்கக் கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஆயுள் காப்பீட்டு நிறுவனமான எல்ஐசி தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர்

நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் காப்பீட்டு சட்ட திருத்த மதோசா மாநிலங்களவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது காப்பீட்டு துறையில் அந்நிய முதலீட்டை அதிகரிக்கும் வகையிவான இந்த மசோதாவை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார் காப்பீட்டு துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் கூறினார் காப்பீட்டுத் துறையில் அந்நிய நேரடி முதலீட்டை அதிகரிப்பது இந்த துறையின் வளர்ச்சிக்கு உதவும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்

நரேந்திர மோடி மாநில முதலமைச்சர்களுடன் நாளை காணொலிக் காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தவுள்ளார் இந்தியா வந்துள்ள இங்கிலாந்து அமைச்சர் திரு

ஜெய்சங்கர் நேற்று பேச்சு நடத்தினார் இருதரப்பு உறவுகள் குறித்தும் இருநாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை அதிகரிப்பது தொடர்பாகவும் ஆலோசனை நடத்தியதாக ட்விட்டரில் திரு

வெளியுறவுத்துறை செயலாளர் திரு ஹர்ஷ்வர்தன் ஷிங்லா உள்துறை இணையமைச்சர் திரு கிஷன் ரெட்டி ஆகியோரையும் இங்கிலாந்து அமைச்சர் சந்தித்துப் பேசினார் தேசிய மருந்தியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் சட்ட திருத்த மசோதாவை மத்திய ரசாயனத் துறை அமைச்சர் திரு சதானந்த கவுடா மாநிலங்களவையில் நேற்று தாக்கல் செய்தார் ஆறு மருந்தியல் கல்லூரிகளுக்கு தேசிய முக்கியத்துவம் வழங்கும் வகையில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தேசிய உணவு தொழில்நுட்பக் கல்விக் கழகம் தொழில் முனைவோர் மற்றும் மேலாண்மை மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது உணவு தொழில்நுட்பம் சார்ந்த கல்வி நிறுவனங்கள் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்தவையாக உள்ளதால் இம்மசோதா கொண்டுவரப்பட்டது தஞ்சாவூரில் உள்ள இந்திய உணவுப் படுத்தப்படுத்துதல் தொழில்நுட்பக் கல்விக் கழகம் குண்டலியில் உள்ள தேசிய உணவு தொழில்நுட்பக் கல்விக் கழகம் ஆகிய நிறுவனங்கள் இந்தத் துறைகளில் உயர்கல்வி அளிக்கவும் ஆராய்ச்சி பணிகளை மேற்கொள்ளவும் இந்த மசோதா வகை செய்கிறது கடல்சார் உதவிகள் மசோதாவை மக்களவையில் கப்பல் துறை இணையமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா நேற்று தாக்கல் செய்தார் கடற்பயணத்திற்கான நடைமுறைகள் இந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ளன

மாநிலங்களவையில் இதுதொடர்பாக எழுத்துப் பூர்வமான பதிலை அளித்த நிதித்துறை இணையமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் இதைத் தெரிவித்துள்ளார் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டுவெண்ட்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது அகமதாபாத்தில் உள்ள நரேந்திரமோடி மைதானத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது